அவசியமாகிறதுஎன்றுபிரதுமர் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார்

தேவையில்லைஎன்றும் மக்கள் நல்வாழ்வுத் துறைஅமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கேட்டுக் கொண்டுள்ளார்

என்றுபள்ளிக் கல்வித் துறைஅமைச்சர் திருகே ஏ செங்கோட்டையன் எச்சரித்துள்ளார்

துறைஅமைச்சர் திருபாண்டியராஜன் தெரிவித்துள்ளார்

இன்றுபாகிஸ்தானைஎதிர்கொள்கிறது

பருவநிலைமாற்றத்தைதிர்கொள்வதுபோன்றபிரச்சினைகளில் சர்வதேசஒருங்கிணைப்பு அவசியமாகிறதுஎன்றுபிரதமர் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார் அகில இந்தியவானொலியில் இன்றுஒலிபரப்பானமக்களிடையேமனந்திறந்தபேசும் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறுகூறினார்

ஒற்றுமைக்கானசிலையாக இது திகழும் என்றும் அவர் கூறினார் அவரதுபிறந்ததினத்தையொட்டிநடைபெறவுள்ளஒற்றுமைக்கானஒட்டத்தில் பொதமக்கள் பெரும் எண்ணிக்கையில் பங்கேற்கவேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் சுதந்திரப் போராட்டத்தில் முக்கியபங்குவகித்தவர்கள் பழங்குடியினசமுதாயத்தினர் என்றும் அவர் குறிப்பிட்டார் விளையாட்டுத் துறையில் நமதுநாட்டுவீரர்கள் புரிந்துவரும் சாதனைகளுக்குபாராட்டுத் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார் உலகக்கோப்பைஹாக்கிப் போட்டிநடைபெறவுள்ளதைசுடடிக்காட்டியபிரதமர் புவனேஸ்வரில் இப்போட்டியில் இந்தியஅணிக்குபொதுமக்கள் உற்சாகம் அளிக்கவேண்டும் என்றுகேட்டுக் கொண்டார் இந்தப்போட்டியில் பங்கேற்கஉள்ள இதரஅணிவீரர்களுக்கும் தாம் வாழ்த்துத் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார் தீபாவளிஉள்ளிட்டபண்டிகைகாலத்தையொட்டி பொதுமக்களுக்குவாழ்த்துத் தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறினார் பொதுமக்கள் உடல்நலத்தின் மீதுகவளம் செலுத்தவேண்டும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் செயல்படவேண்டும் என்றும் திருநரேந்திரமோடிகேட்டுக் கொண்டார்

பள்ளிகளில் பாலியல் குற்றச்சாட்டுக்களுக்குஉள்ளாவோர் மீதுகடும் நடவடிக்கைஎடுக்கப்படும் என்றுபள்ளிக் கல்வித் துறைஅமைச்சர் திருகே ஏ செங்கோட்டையன் எச்சரித்துள்ளார் இன்றுகோபிச்செட்டப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் மாவட்டந்தோறும் ஆட்சியர்கள் கல்வித் துறைஅதிகாரிகள் மற்றும் காவல்துறையினருடன் இணைந்துபள்ளிகளைகண்காணித்துவருவதாகதெரிவித்தார் தமிழகஅரசுமேற்கொண்டபாடத்திட்டமாற்றத்திற்குமத்தியஅரசுபாராட்டுத் தெரிவித்திருப்பதாகவும் அவர் கூறினார்

எய்ம்ஸ் மகிரையில் மருத்துவமனைஅமைவதுஉறுதிசெய்யப்பட்டுள்ளதாகமக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் இன்றுமதுரையில் இந்தமருத்துவமனைஅமையவுள்ள இடத்திற்கானநிலஅளவிடும் பணிமற்றும் மண் பரிசோதனைநிறைவு பெற்றுள்ளதாகதெரிவித்தார்

காய்ச்சல் தற்போதுகுறைந்துள்ளதாகவும் பொதுமக்கள் இதுகுறித்துஅச்சம் கொள்ளத் டெங்கு தேவையில்லைஎன்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார்

இன்றுதிருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் அரசுமற்றும் தனியார் அமைப்புகள் மூலம் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டுவருவதாகதெரிவித்தார் சர்வதேசஅளவில் இரண்டுநாட்களுக்குஒருமுறை புதையல் கிடைக்கக்கூடயப இடமாகதமிழகம் திகழ்வதாகவும் அவர் கூறினார்

அண்டைமாநிலங்களிலிருந்துதமிழகத்திற்குவரும் கால்நடைகளுக்கும் கோமாரிநோய் தடுப்பு சிகிச்சைவழங்கப்படும் என்றுகால்நடைபராமரிப்புத் துறைஅமைச்சர் திருஉடுமலைாதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்

இலங்கைகடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதமிழகமீனவர்களின் படகுகளைவிடுவிக்கதேவையானநடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகமத்திய இணயமைச்சர் திருபொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்

முன்னதாக இப்பகுதியில் தரம் உயர்த்தப்பட்டநலவாழ்வு மையத்தைதிறந்துவைத்துஅவர் பேசினார் பிரதமரின் மக்கள் ஆரோக்கியத் திட்டத்தின் ஏழைமக்கள் மூலம் பெரிதம் பயனடைந்துவருவதாகஅவர் தெரிவித்தார் இந்ததிட்டத்தின்கீழ்

சிகிச்சைக்குபின் ஏற்படும் தொடர் செலவுகளையும் அரசேஏற்றுக்கொள்வதாகவும் திருபொன் ராதாகிருஷ்ணன் கூறினார் சென்னைவிமானநிலையவிரிவாக்கப் பணிகள் இரண்டாயிரம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படுவதாகவிமானநிலையஆணையத்தின் தலைவர் திருமொஹபத்ராகூறியுள்ளார்

அண்ணாமலைபல்கலைக் கழகஊழல் புகார்கள் குறித்துசிபிஐவிசாரணைக்குஉத்தரவிடவேண்டும் என்றுபாமகநிறுவனர்மருத்துவர் ச ராமதாசுவலியுறுத்தியுள்ளார்

மத்தியஅரசின் திறன் மேம்பாட்டுப் பயிற்சித் திட்டம் தூத்துக்குடிமாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டுவருகிறது சுயதொழில் புரிவதற்கு இந்ததிட்டம் உதவிகரமாகஉள்ளதுஎனபயனாளிகள் தெரிவித்தனர்

ஒருபோட்டை யில் முடிவடைந்தது

ஐ எஸ் எல் கால்பந்துப் போட்டியில் கோவாஅணி இன்று புனேஅணியைஎதிர்கொள்கிறது புரோகபடிலீக் போட்டியில் இன்றுநடைபெறவுள்ளஆட்டங்களில் தில்லி உத்தரப்பிரதேசஅணியையும் பாட்னா ஹரியானாஅணியையும் எதிர்கொள்கின்றன